நரேந்திரமோடி இன்று கர்நாடக மாநிலம் தும்குருவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்குகிறார்

பாதுகாப்புக்கு இடையே தற்போது நடைபெற்று வருகிறது

அத்துறைக்கான இணை அமைச்சா் திரு அஸ்வினிகுமாா் சௌபே கூறியுள்ளாா்

தொலைத் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கேபிள் ஒளிபரப்பு சேவைக்கான நெறிமுறைகளில் திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி இன்று பெர்மிங்காமில் தொடங்குகிறது

இன்று பிற்பகல் பெங்களுரூ செல்லும் அவர் பின்னர் தும்குருவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் சாதனை புரிந்த மாநில அரசுகளுக்கான விருதுகளை வழங்கிறார் மீன்பிடி சாதனங்களையும் பயனாளிகளுக்கு பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனை தொடர்ந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தை பிரதமர் பார்வையிட உள்ளார் இளம் விஞ்ஞானிகளுக்கான ஐந்து ஆய்வுக் கூடங்களையும் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் குடியுரிஸம திருத்தச் சட்டம் குறித்து பொதுமக்களிடையே நேரடி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஐந்து நாள் இயக்கத்தினை பிஜேபி உத்திரபிரதேசத்தில் தொடங்கியுள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் பிஜேபி யினர் வீடு வீடாகச் சென்று குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பான உண்மைகளை வழங்கவுள்ளனர் இந்த திருத்தச் சுட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக கொண்டுவரப்பட்டது அல்ல என்றும் அவர்கள் தெரிவிக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன

வாக்கு எண்ணும் பணியினை மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து ஆய்வு செய்து வருகிறார்

க்காதாரத்துறையின் வளா்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சா் திரு அஸ்விவிகுமார் சௌபே கூறியுள்ளார் இன்று ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் புதிதாக ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் இதில் ராமநாதபுரத்தில் ஒரு கல்லூரி தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் கூடுதலாக நான்கு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கு அனுமதி வழங்குவது குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் இன்று தில்லியில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஐம்மு கஷ்மீரின் பட்னிட்டாப் பகுதியில் சுட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டுமானப் பணிகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி ஜம்மு கஷ்மீர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி கீதாமிட்டல் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது முதல்கட்ட அறிக்கையை சிபிஐ எட்டு வாரத்திற்குள் சம்ப்பிக்க வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐம்மு கஷ்மீர் மாசு கட்டப்பாட்டு வாரியத்திற்கு இரண்டரை கோடி ரூபாய் நிதியை கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைதித்துள்ளது

நீட் தேர்வுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காள காலஅவகாசம் வரும் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் லே மற்றும் கார்கில் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் அதற்காக அமைக்கப்பட்ட மையங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவா்களில் ஒருவரான டி பி திரிபாதி இன்று தில்லியில் காலமானார்

உத்திரபிரதேசத்தின் சுல்தான்பூரில் பிறந்த அவர் மாணவர் பருவத்திவிருந்தே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தார் அவரது மறைவுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி கப்ரியா கலே இரங்கல் தெரிவித்துள்ளார் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பை பார்வையற்றோர் அறிந்து கொள்ள வகை சுப்யும் கைபேசி செயலியை ரிசர்வ் வங்கி அறிமுகபடுத்தியுள்ளது மணி என்கின்ற இந்த செயலியை ரிசர்வ் வங்கி ஆளுநர் நேற்று அறிமுகபடுத்தினார் இந்த செயலி வாயிலாக இணைதள இணைப்பு இன்றியும் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பை பயனீட்டாளர்கள் அறிந்து கொள்ளலாம் ருபாய் நோட்டுக்களை மொபைல் சேமராவில் ஸ்கேன் செய்தால் அதன் மதிப்பை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இந்த செயலி கூறிவிடும் கேபிள் மற்றும் ஒலிப்பரப்பு சேவைகளுக்கான நெறிமுறைகளில் தொலைதொடர்பு ஒழுங்கு முறை ஆணையம் சில திருத்தங்களை கொண்டுவந்துள்ளது நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி கேபிள் டிவி சந்தாதாரர்கள் குறைந்த கட்டணத்தில் கூடுதல் அலவரிசைகளை காண முடியும்

பீகாரில் குரு கோவிந்த சிங் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அவர் பிறந்த இடமான பாட்னா சாகிப்பில் உள்ள குருதுவாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் பத்தாவது சீக்கிய குருவாள அவரது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நந்திரமோடி உட்பட பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவதற்காக மத்திய அரசு கடந்த ஆண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது

பஞ்சாயத்தராஜ் அமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன கடும் பனிப்பொழிவினால் சிக்கித் தவித்த வட மாநிலங்களில் தற்போது பகல்நேர வெப்பம் சிறிதளவு அதிகரித்துள்ளது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பகல்நேர வெப்பம் சற்று அதிகரித்துள்ளதால் குளிரின் தாக்கம் குறைந்துள்ளது இதற்கிடையே பீகார் மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது குளிரின் கடுமையை கருதி அம்மாநிலத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வரும் ஐந்தாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்வானில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் ராணுவத்தின் தலைமை அதிகாரி உட்பட ஏழு போ உயிரிழந்தனர் இவர்கள் சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நினைவுச் சின்னங்கள் உள்ள பகுதியில் பராமரிப்பு மற்றும் துப்புரவுப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த விவரங்களைஅறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாமல்லபுரத்தை நிரந்தரமாக பாதுகாக்கக்கோரி நீதிபதி திரு கிருபாகரன் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தாமாக முன் வந்து பொதுநல வழக்காக விசாரணை செய்த நீதிபதிகள் திரு வினித்கோத்தாரி திரு சரவணன் அடங்கிய அமா்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி இன்று பெர்மிங்காமில் தொடங்குகின்றது

அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டி இந்தியாவின் கார்த்திக் வெங்கட்ராமன் பட்டம் வென்றார் ஹாக்கிப் போட்டிகளிலிருந்து ஒய்வுபெறுவதாக இந்தியாவின் சுமித்தா லக்ரா அறிவித்துள்ளார்

தேசிய வாலிபால் போட்டியில் தமிழகம் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறதி ஆட்டத்தில் தமிழகம் மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் கர்நாடகாவை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தமிழகம் ரயில்வே அணியை எதிர்கொள்கிறது மாநில அளவிலான மகளிர் செஸ் சாம்பியன் போட்டி திருவாரூரில் இன்று தொடங்கியது